கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது

பிரிவில் இந்தியாவின் ரவீந்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்

இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதனை முன்னிட்டு வட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்ள உள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி குஜாத் மாநிலம் கெவேடியாவில் உள்ள சா்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் குஜராத் மாநில காவல் துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்புப் படையினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் பின்னர் ஒற்றுமை தினத்தை குறிக்கும் வகையில் நடைபெறும் தொழில்நுட்ப கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார் இந்திய ஆட்சிப்பணிக்கு புதிதாக இணைந்துள்ள அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார் இதனைபொட்டி ஒற்றுமைக்கான ஒட்டம் நடத்தப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான மனதில் குரல் நிகழ்ச்சியில் ஒற்றுமைக்கான ஒட்டத்தில் அதிகளவில் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் ஒரே இந்தியா உன்னத இந்தியாவை நோக்கி நாட்டை வழிநடத்தும் வகையில் ஒற்றுமைக்கான ஒட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்களின் பலதரப்பட்ட கலாச்சாரத்திற்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பரவலான புரிதலை மேம்படுத்துவதே இந்த ஒட்டத்தின் நோக்கமாகும் மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித் ஷா தில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டரங்கில் இன்று காலை ஒற்றுமை தின ஒட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இதற்காக டெல்லி மெட்ரோ ரயில் சேவை இன்று அதிகாலை முதல் இயக்கப்பட்டு வருகிறது தில்லியில் இந்தியா கேட் அருகில் மற்றொரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர் வடாக் யூளியன் பிரதேசத்தின் ஆளுநராக திரு ராதாகிருஷ்ண மாத்தூர் பதவியேற்றுக் கொள்கிறா்

பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் ஸ்ரீநகர் செல்லும் அவர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ஆளுநராக திரு கிரிஷ் சந்தர் முா்மூவுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்

அவரின் பிறந்த நாளான இன்று முதல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லே தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக செயல்படவுள்ளன ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டு ஒருங்கிணைந்த இந்தியாவை முழு நிர்வாகத்திற்குள் இப்பகுதி கொண்டுவரப்பட்டுள்ளது இதனையடுத்து

இதனிடையே லடாக்கில் இமலாய மலைப்பகுதிகளில் சூழ்நிலைகள் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் வகையில் ஜி பி பேன்ட் இமாவய கற்றுக்குழல் மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் பிராந்திய மையம் தொடங்க மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேசர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் மகராஷ்டிரா மாநில சுட்டப்பேரவையின் பி ஜேபி தலைவராக முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி உறுப்பினர்களின் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது

நரேந்திரசிங் தோமர் மற்றும் துணைத்தலைவர் திரு அவினாஷ் ராய் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய திரு பட்னாவிஸ் மீண்டும் ஒருமுறை மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்ற வாய்ப்பு அளித்ததற்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி கட்சியின் தலைவா திரு அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாா்

தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் நேற்று இதற்கான உத்தரவிளை பிறப்பித்தார் திரு சிதம்பரத்திடம் ஒருநாள் விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு அமலாக்கப்பிரிவு விடுத்த கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார்

சிதம்பரத்திற்கு சிறையில் உரிய வசதிகள் வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டாள்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொதுமக்களின் தேவைகள் மற்றும் எண்ணங்களை புரிந்து கொள்ள இத்தகைய தகவல்கள் வழிவகுப்பதாக கூறினார் நமது இலக்குகள் வலிமை மற்றும் பின்னடைவுகளை புரிந்து கொள்ள இது உதவுவதாக அவர் கூறினார் இதன் மூலம் முறையான உத்திகளை பயன்படுத்தி மேம்பட்ட சேவைகளை வழங்க இயலும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதம மந்திரி அலுவலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்காக தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்றன தனது அலுவலகத்தின் ஊழியர்களின் அயராத உழைப்பு மற்றும் முயற்சிகளாலேயே அரசின் பணிகள் சிறப்பாக நடைபெறுவதாக பிரதமர் திருநரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் மற்றும் செய்யப்பட்ட பணிகள் குறித்து மதிப்பீடு செய்து அடுத்த ஆண்டிற்கான திட்டத்தை தீட்டுமாறு அவர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களைக் கேட்டுக்கொண்டார் நாட்டின் அனைத்து நிர்வாக கட்டமைப்புகளுக்கும் பிரதம மந்திரி அலுவலகம் முன் உதாரணமாக திகழ்வதாக அவர் கூறினார்

தில்லி மற்றும் ஜார்கண்ட் மாநில சுட்டப்பேரவை தேர்தல்களில் தனித்துப்போட்டியிட ஐக்கிய ஜனதா தளம் முடிவெடுத்துள்ளது புதுதில்லியில் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அக்கட்சியின் தலைவரான திரு நிதிஷ் குமார் பீகார் மற்றும் அருணாச்சவப் பிரதேசத்தில் ஐக்கிய ஐனதா தளம் வலுவாக உள்ளதாக் கூறினார் மாநில சுட்டப்பேரவை தேர்தல்களில் சிறப்பாக செயல்படுவதள் மூலம் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற முடியும் என்பதாலேயே இத்தேர்தல்களில் தனித்தப்போட்டியிடுவதாக திரு நிதிஷ் குமார் தெரிவித்தார் பிஜேபியுடனான தோழமை தொடர்ந்து நீடித்து வருவதாக அவர் கூறினார் குவஹாத்தி சர்வதேச திரைப்பட திருவிழாவை அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று தொடங்கி வைக்கிறார் மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்வை குவஹாத்தியில் திரைப்பட தயாரிப்பாளர் மதுர் பந்தார்கர் முன்னிலையில் தொடங்கப்படவுள்ளது அசாம் மாநில அரசு சார்பில் இந்த ஒருவார திரைப்பட திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்குள்ள பிராந்திய திரைப்பட மற்றும் சின்னத்திரை கழகம் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தவுள்ளது

இந்த ஆண்டு விழாவில் ஈரானிய திரைப்படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது

அவருக்கு நான்கு லட்சம் ரூபாய் பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது

இப்போட்டியில் இறுதி வரை ரவீந்தர் முன்னிலையில் இருந்தபோதிலும் கடைசி நேர முயற்சியில் உஸ்பெகிஸ்தான் வீரர் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார்